பொதுபட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மவா சீதாராமன் இன்று மக்களவையில் தாக்கல் செய்தார் தனிநபர் வருமான வரி உச்சவரம்பில் மாற்றம் செய்யப்படவில்லை

என்றும் மதுரை கொல்லம் இடையே பொருளாதார வழித்தடம் அமைக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மத்திய பட்ஜெட் அளைத்து தரப்பினருக்கும் பயனளிக்கக் கூடியது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

ஒழுங்கு நடவடிக்கைகள் கைவிடப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் மத்திய நிதி அமைச்ச் திருமதி நிர்மலா சீதாராமன் வரும் நிதி ஆண்டுக்கான பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்தார் நாடாளுமன்ற வரவாற்றில் முதல் முறையாக டிஜிட்டல் முறையில் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்து அவா் உரையாற்றினார் சுகாதாரம் நிதி கட்டமைப்பு ஒட்டுமொத்த வளர்ச்சி புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சிப் பணிகள் சிறந்த நிர்வாகம் ஆகிய ஆறு அடிப்படை அம்ங்களைக் கொண்டு இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் விவசாயிகளுக்கான வருவாயை இரண்டு மடங்காக உயர்த்துவது வலுவாள கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவது சுகாதாரமான இந்தியாவை உருவாக்குவது இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குவது அளைவருக்கும் கல்வி மகளிர் மேம்பாடு ஒட்டுமொத்த வளர்ச்சி ஆகியவற்றுக்கு இந்த பட்ஜெட்டில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தனிநபர் வருமான வரி உச்சவரம்பில் மாற்றம் ஏதும் செய்யப்படவில்லை

பொருளாதாரத்திற்கு இருப்பினும் கூடுதல் புத்துயிர் அளிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதாகவும் அவர் கூறினார்

தேவைப்பட்டால் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார்

சுயசாா்பு இந்தியா இயக்கம் சுகாதாரத்துறைக்கும் விரிவுபடுத்தப்படும் தேசிய சுகாதார இயக்கத்திற்கு உறுதுணையாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படும்

உற்பத்திக்கான செலவிளங்களைவிட ஒன்றரை மடங்கு கூடுதலாக விளைப்பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கப்பட்டு வழங்கும் நடைமுறை தொடர்ந்து செயல்படுத்தப்படும்

மின்னனு வேளாண் சந்தை திட்டத்தின் கீழ் கூடுதலாக ஆயிரம் மண்டிகள் இணைக்கப்படும் நாடு முழுவதம் மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக சென்னை உட்பட ஐந்து இடங்களில் மீன்பிடி துறைமுகங்கள் மேம்படுத்தப்படும் நாடு முழுவதும் ஏழு ஜவுளிக் பூங்காக்களும் கூடுதல் பொருளாதார வழித்தடங்களும் ஏற்படுத்தப்படும்

இதில் மதுரை கொல்லம் இடையே பொருளாதார வழித்தடம் அமைக்கப்படும்

நாடு முழுவதிலும் உள்ள அசல ரயில் பாதைகள் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் முழுமையாக மின்மயமாக்கப்படும்

நாடு முழுவதும் கூடுதலாக ஒரு கோடி இலவச சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்படும்

சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை ளிசக்தி உற்பத்திக்கென திட்டம் ஒன்று அறிவிக்கப்படும் சூரிய மின்சக்தி கழகத்திற்காக கூடுதலாக ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்

இரண்டு பொதுத்துறை வங்கிகள் மற்றும் ஒரு காப்பீட்டு நிறுவனத்தின் அரசு பங்குகள் விலக்கிக் கொள்ளப்படும் மாநிலங்கள் தங்களது கட்டுப்பாட்டில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை விலக்கிக் கொள்வது குறித்து முடிவெடுக்கலாம் இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தின் பங்குகள் வெளியிடப்படும்

அமைப்புசாரா தொழிலாளா்கள் நலனுக்கென இணையதளம் ஒன்று ஏற்படுத்தப்படும்

சரக்கு மற்றும் சேவை வரி கணக்குகளை தாக்கல் செய்வது எளிமையாக்கப்படும் தங்கம் வெள்ளி விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதற்கான கலால் வரி மாற்றியமைக்கப்படும் டிஜிட்டல் முறையில் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் நிறுவனங்களுக்கு வரி தணிக்கைக்கான உச்சவரம்பு பத்து கோடி ரூபாயாக அதிகரிக்கப்படும் கட்டமைப்பு துறையில் கூடுதல் அந்நிய முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் தளர்த்தப்பட்ட நெறிமுறைகள் அறிவிக்கப்படும்

பொது பட்ஜெட் குறித்து பல்வேறு தலைவர்கள் தமது கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி வரும் ஆண்டிற்கான பட்ஜெட் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதற்கான பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகள் பயிர்க்கடன்களை எளிதாக பெற முடியும் என்றும் அவர் கூறினார் இளையோருக்கு கூடுதல் வாய்ப்புகளை இந்த பட்ஜெட் உருவாக்கி இருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் சுயசா்பு இந்தியா இயக்கத்திற்காள பட்ஜெட் இது என்று பாதுகாப்புத்துறை அமைச்ச் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளா் தொழிலதிபர்களுக்கு ஆதரவான பட்ஜெட் இது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் இந்த நிதிநிலை அறிக்கையில் வரவேற்கத்தக்க பல்வேறு முயற்சிகளும் தமிழகத்துக்கு உகந்த பல அறிவிப்புகளும் இடம்பெற்றிருப்பதாக தமிழக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான மத்திய அரசின் மேல்வரி உயர்வை கைவிட வேண்டுமென்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கோரியுள்ளார் தமிழகத்தின் திட்டங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நிதி ஒதுக்கீடு எதுவும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று கலைவர் திமுக திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார்

ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தப் போரட்டத்தில் கலந்தகொண்ட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீது தொடரப்பட்ட வழக்குகள் மற்றும் அவர்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கைகள் கைவிடப்படுவதாக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்று அரசு இம்முடிவை எடுத்துள்ளதாகவும் இதனை ஏற்றுக் கொண்டு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் மேலும் ஊக்கத்துடன் தங்களது பணியை தொடர வேண்டும் என கேட்டுக் கொள்வதாகவும் முதலமைச்சர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஆசியான் மண்டலத்தின் வளர்ச்சிக்கு இந்தியா ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை தருவதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய கல்வியமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார் ஆசியான் இந்தியா இஹக்கத்தான் நிகழ்ச்சியை இன்று தொடங்கி வைத்துப் பேசிய அமைச்சர் ஒத்தழைப்பு அம்தி முன்னேற்றம் புதிய கண்டுபிடிப்பு பரஸ்பரம் நம்பிக்கை பேச்சுவார்த்தை ஆகிய ஆறு கொள்கைகளை வலியுறுத்தும் வகையில் ஹேக்கத்தான் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார் மக்களின் நம்பிக்கை சுமயம் மற்றும் கவாச்சாரத்தின் அடிப்படையில் இந்தியா ஆசியான் நாடுகளின் நல்லுறவு அமைந்துள்ளதாகக் குறிப்பிட்ட திரு பொக்ரியால் வாசுதேவ குடும்பகம் என்ற உலகளாவிய தத்துவத்தில் இந்தியா மிகுந்த நம்பிக்கைக் கொண்டுள்ளதாகக் குறிப்பிட்டார் ஒடிசா மாநிலம் கோராபுட் மாவட்டத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பத்து பேர் உயிரிழந்த சும்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார்